பிரதமர் திரு

குடியுரிமை திருத்த சட்டத்தின் செயலாக்கத்திற்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் இன்று மறுத்துவிட்டது

தாய்லாந்து மாஸ்டர்ஸ் பேட்மிட்டன் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் கிடாம்பி றீகாந்த்தும் சமீர் வர்மாவும் தோல்வியை தழுவி இன்று வெளியேறினர்

மாநிலங்களில் மேற்கொள்ளப்படும் மத்திய அரசின் நலத்திட்டங்களின் செயலாக்கம் குறித்தும் அதன் முன்னேற்றம் பற்றியும் பிரதமர் விரிவாக ஆய்வு செய்ய உள்ளா்

இந்த சட்டத்தின் செயலாக்கம் குறித்து விசாரிக்க கூடுதல் நீதிபதிகள் கொண்ட அமர்வு ஏற்படுத்தப்படும் என்றும் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது

மனுதாரர்கள் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு கபில்சிபல் குடியுரிமை திருத்த சட்ட செயல்பாடுகளை தற்போதைக்கு நிறுத்தி வைத்து தேசிய மக்கள்தொகை பதிவேட்டின் செயல்பாட்டை ஒத்திவைக்க வேண்டுமென்று கோரினார்

குடியுரிமை சட்ட திருத்த மசோதாவிற்கு குடியரசு தலைவர் திரு

புதுதில்லியில் தேசிய மாணவர் படையின் குடியரசு தின முகாமை இன்று பார்வையிட்ட அவர் தேசிய ஒற்றுமையை வலுப்படுத்த இப்படையினர் முக்கிய பங்காற்றுவதாக எடுத்துரைத்தார் இம்முகாமில் பங்கேற்ற சிறந்த மாணவ மாணவிகளுக்கான பரிசுகளையும் பதக்கங்களையும் அமைச்சர் வழங்கினார்

இதன்படி டெல்லி மும்பை கொல்கத்தா சென்னை பெங்களூரு ஹைதராபாத் கொச்சின் விமானநிலையங்களில் சீனாவிலிருந்து வரும் பயணிகளுக்கு விரிவான பரிசோதனைகளை செய்ய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது இதற்கான செயல்திட்டங்களை வகுத்து உரிய நடவடிக்கைகளை கட்டாயம் பின்பற்ற அமைச்சகம் ஆணையிட்டுள்ளது வைரஸ் தொற்று தொடர்ச்சி பரிசோதனையின்போது நோய்த்தொற்று கண்டறியப்பட்டால் உடனடியாக சம்பந்தப்பட்டவர்களை தனிப்பிரிவிற்கு கொண்டு சென்று சிகிச்சை மேற்கொள்ளும் வகையிலான அனைத்து நடவடிக்கைகளும் முனைப்புடன் மேற்கொள்ளவும் உத்தரவிடப்பட்டுள்ளது புலிகள் காப்பகம் நெல்லை மாவட்டம் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பக பகுதியில் வனவிலங்குகள் கணக்கெடுக்கும் பணிகள் இன்று தொடங்கின

இதுகுறித்து வன பாதுகாவலர் கொம்மு ஓம்கார் எமது செய்தியாளர் திருமலை குமாரிடம் பேசுகையில்

இதனிடையே தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல் திருத்தம் முகவரி மாற்றம் செய்ய இன்று கடைசி நாளாகும் இன்று மாலை வரை கைப்பேசி செயலி இணையதளத்தில் மட்டுமின்றி தாலுக்கா அலுவலகங்களிலும் பொதுமக்கள் நேரடியாக இது தொடர்பான விண்ணப்பங்களை அளித்து பயன்பெறலாம்

அமைச்சர்கள் மக்களுக்கு இடையூறாக அமையும் எந்த திட்டத்தையும் தமிழகஅரசு தடுத்து நிறுத்தும் என்று மாநில சுற்றுச்சூழல்துறை அமைச்சர் திரு

ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சாயக்கழிவு பிரச்சினையில் கழிவுகளை முழுமையாக சுத்திகரிக்க தொழிற்சாலைகள் செலுத்த வேண்டிய பணத்தை கற்றுச்சூழல் துறையே செலுத்தி வட்டியில்லா கடனை திரும்ப பெற தமிழக முதலமைச்சரிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக கூறினார்

அமைச்சர்கள் தொடர்ச்சி நீட் பயிற்சி மையம் விரைவில் அமைக்கப்படும் என்றும் பொது தேர்வுகளுக்கான மாதிரி வினாத்தாள் தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் அவை வெளியிடப்படும் என்றும் கூறினார் முன்னதாக இரு அமைச்சர்களும் ஈரோடில் ஊராட்சி மன்ற தலைவர் துணை தலைவர்களுக்கான ஒரு நாள் பயிற்சி முகாமை இன்று தொடங்கி வைத்தன்

நாமக்கல் மாவட்டத்தில் இப்பயிற்சியை துவக்கி வைத்த மாவட்ட ஆட்சித்தலைவா் திரு மெகராஜ் புதிதாக தேர்வாகியுள்ள உள்ளாட்சி பிரதிநிதிகள் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளுக்கு முன்னுரிமை அளித்து அரசின் திட்டப்பணிகளை விரைந்து கொண்டு செல்ல வேண்டுமென்று அறிவுறுத்தினார்

இவர்களுக்கு கண் பரிசோதனை மருத்துவ பரிசோதனையும் நடைபெற்றது இதனை தொடர்ந்து அத்தனூர் பிள்ளாநல்லூர் ஆகிய பேரூராட்சிகளில் பொதுமக்களை அமைச்சர் சந்தித்து குறைகளை கேட்டறிவதோடு கோரிக்கை மனுக்களையும் அவர் பெற்றுக்கொள்கிறார்

மணியன் நாகையில் கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு ஓ

மணியன் துவக்கி வைத்த சாலைபாதுகாப்பு வார விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் ஏராளமான மாணாக்கர் பங்கேற்றனர்

அன்பழகன் தர்மபுரி மாவட்டம் தொப்பூர் சுங்கச்சாவடி அருகே நடைபெற்ற சாலை பாதுகாப்பு வார விழாவில் ஒட்டுநர்களுக்கான சிறப்பு மருத்துவ முகாமை மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு

வட்டார போக்குவரத்து அலுவலர் திரு செந்தில் குமார் துவக்கி வைத்த இம்முகாமில் அரசு மருத்துவர்கள் பங்கேற்று கண் பல் பொது மருத்துவத்திற்கு சிகிச்சை அளித்தனர் காவல்நிலையம் வாய்ஸ் மாநிலத்தில் சிறந்த காவல்நிலையமாக கோயம்புத்தூர் ரேஸ்கோர்ஸ் காவல்நிலையம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது